சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் இன்று கோவாவில் நடைபெறவுள்ளது

தொழில் முதலீட்டுக்கான அனுமதிகளை விரைந்து வழங்குவதற்கு உயர் நிலை அதிகார குழு ஒன்றை தமிழக அரசு அமைத்துள்ளது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த குழுவில் துணை முதலமைச்சர் மற்றும் மின்சாரம் உள்ளாட்சி சுற்றுச்சூழல் வருவாய் தொழில் ஆகிய துறைகளின் அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்களின்போது பெறப்பட்ட முதலீடுகளை உறுதி செய்யும் பொருட்டும் அகற்கான அனுமதியை விரைந்து வழங்குவதற்கு ஏதுவாகவும் இந்த கழு அமைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆயுத பூஜையை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் முதன்முறையாகஇயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் துறை திரு விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்து நேற்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அகற்கும் ஆய்வுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு அடுத்து நடைபெறவள்ள கூட்டத்தில் அதற்கு உண்டான முடிவுகள் எட்டப்படும் அதேபோல ஆயுத பூலஜயை ஒட்டி நான்கு நாட்கள் விடுமுறை வருகிறது அந்த நாட்களில் அதிகமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கட்டம இருக்கிறது என்பதால் இப்போது இபக்கப்படுவது போல திருவண்ணாமலை மார்க்கமாக செல்லக்கடிய பேருந்துகள் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் காஞ்சிபுரம் வேலார் ஒசூர் மார்க்கமாக செல்லக்கடிய பேருந்துகள் பூந்தமல்லியிலிருந்து இயக்கப்படும் முதன்முறையாக அராக பூஜை விடுமறையை முன்னிட்டு இந்த எற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம்

நேற்று சென்னையில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் இந்த திட்டத்தின்கீழ் மாநில அரசு வழங்கும் மானியத் தொகையை ஆரம்ப நிலையிலேயே வழங்குவதற்கு சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த திட்டத்தை மகளிர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்

நாகப்பட்டிணம் கோ ஆப் டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி விற்பனையை நேற்று தொடங்கிவைத்து அவர் பேசினார் கைத்தறி துணிகளில் நெசவாளர்களின் பெயர் மற்றும் புகைப்படம் இடம்பெறுவது தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

வாக்காளர் சரிபார்ப்பு திட்டம் குறித்து மகளிர் சுயஉதவிக்குழுக்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது இதற்காக செயல்முறை விளக்கங்களுடன் கூடிய காணொலிகள் அடங்கிய மூன்று குறுந்தகடுகளை தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்திய பிரதா சாஹூ நேற்று சென்னையில் வெளியிட்டார்

இத்தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுற்றுச்சூழல் மற்றும் மரங்களை பாதுகாப்பதற்கான சட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கோரியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் இன்று கோவாவில் நடைபெறவுள்ளது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா கீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் கார்களுக்கான வரி விகிதங்கள் குறைப்பு குறித்து விவாதிக்கப்பட உள்ளது இதேபோல் லாட்டரி சீட்டுக்கான வரி குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஊட்டச்சத்து உணவு குறித்து அங்கன்வாடி பணியாளர்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதாக ராசிபுரம் வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி சவிதா தெரிவித்தார்

முதல் திங்கள் மூன்றாம் திங்கள தமுதாயம் சார்ந்த நிகழ்வுகள்ல முதல் ஆறு மாதம் முடிந்தவுடன் குழந்தைக்கு இணை உணவு ஊட்டனும்

ஜம்மு கஷ்மீரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர் திருவள்ளுர்மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பேரிடர் மற்றும் வெள்ள அபாய தொடர்பான விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது தருமபுரி மாவட்டத்தில் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின்கீழ் ஏழை மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி மலர்விழி கூறியுள்ளார்

சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது

உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியாவின் அமித் பங்கல் மற்றும் மணிஷ் கவுசிக் பங்கேற்கின்றனர்

உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா மற்றும் ரவிகுமார் தோல்வியடைந்தனர்

ஆசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சரத் கமல் சத்தியன் இணை காலிறுதிக்கு முன்னேறி உள்ளது

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சத்தியன் ஞானசேகரன் ஆண்டனி அமல்ராஜ் விகாஷ் தாக்கர் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறி உள்ளனர்

ஈராளில் நடைபெற்றுவரும் ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவிடம் தோல்வியடைந்தது